பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

கையிருப்பில் உள்ளதாக அக்கழகத்தின் தென்மண்டல செயல் இயக்குநர் திரு நஜீம்கூறியுள்ளார்

நோய்த்தொற்று பரவல் விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

நேரத்திற்குள் சந்தைகளுக்கு கொண்டுசெல்லகிஸான் ரத் என்ற செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது

தங்கமணி மற்றும் மருத்துவர்கள் வழியனுப்பி வைத்தனர்

தமிழகத்தில் கனரக தொழிற்சாலைகளை விரைவில் இயக்குவதற்கான நடவடிக்கைகளில் மாநில ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் அரசு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் ஆவடியில் நேற்று வெளிமாநில கட்டிடத் தொழிலாளா்களுக்கு அரிசி காய்கறிகள் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கருணாகரன் கூறியுள்ளார் தென்காசியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் கரூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சளி காய்ச்சல் இருமல் அறிகுறி உள்ள நபர்களுக்கு ரத்த மாதிரி எடுக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

அன்பழகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

இதுகுறித்து மாவட்ட ஆட்சித் தலைவா் திரு வினய் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் சமூக இடைவெளி இல்லாமல் பொதுமக்கள் கூட்டமாக நின்று கடைகளில் பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இது குறித்து பொது மக்களுக்கு உரிய அறிவுறுத்தலை செய்யாத கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு சீல் வைக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்

இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்கள் அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்லும்போது அனுமதிச்சீட்டு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகள் மற்றும் ஏடிளம் மையங்களில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் இதை வங்கிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது

நாடு முழுவதும் இந்திய உணவுக்கழக கிடங்குகளில் போதுமான அளவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக அக்கழகத்தின் தென்மண்டல செயல் இயக்குநர் திரு நஜீம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார்

அரசின் உதவித்தொகை தற்போது பெரும் உதவியாக இருப்பதாக தருமபுரி மாவட்ட பயனாளி ஒருவர் தெரிவித்தார்

வி வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

வனப்பகுதிகளில் வனப்பொருட்களை சேகரிப்பது அறுவடை செய்வது பதப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்கு ஊரடங்கில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஷர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

தரம் மற்றும் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறினால் அந்த நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் எந்த மாதிரியான முகக்கவசங்களை யார் யார் பயன்படுத்த வேண்டும் என்ற விவரங்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் வலைத்தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் ஊரடங்கின் போது உணவு தானியங்கள்காய்கறி பழங்கள் ஆகியவற்றை ஏற்றி செல்லும் வாகன வசதிக்காக கிஸான் ரத் என்ற செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது புகுதில்லியில் இதனை மக்கிய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தொடங்கி வைத்தார் விவசாயம் மற்றும் தோட்டக்கலை உற்பத்தி பொருட்களை சந்தைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்து செல்ல இந்த செயலி உதவும் என்று நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சா் திரு தோமர் கூறினார்